நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மிசோரம் மாநில முதலமைச்சராக திரு ஸோரம்தங்கா இன்று காலை பதவியேற்கிறார்

இலங்கையில் திரு ரனில் விக்ரமசிங்கே தலைமையில் புதிய அரசு பதவியேற்பதற்கு ஏதுவாக பிரதமர் பதவியிலிருந்து திரு மகிந்தா ராஜபக்சே இன்று ராஜினாமா செய்கிறார்

பெல்ஜியம் இங்கிலாந்தையும் ஆஸ்திரேலியா நெதர்லாந்தையும் எதிர்த்து விளையாடுகின்றன விரிவான செய்திகள் உலக அளவில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற நிலைக்கிடையிலும் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் ஏழு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாக அதிகரிக்கும் என்று நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய தொழில் வர்த்தக சபைகளின் கூட்டமைப்பின் வருடாந்திர பொதுக்குழுவில் பேசிய அவர் உலகின் மிக துரிதமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று தெரிவித்தார்

ரிசர்வ் வங்கியின் தன்னாட்சி உரிமையையும் சுதந்திரத்தையும் அரசு மதித்து நடப்பதாக அவர் தெரிவித்தார் மிசோ தேசிய முன்னணி தலைவர் திரு ஸோரம்தங்கா மிசோரம் முதலனமச்சராக இன்று காலை பதவியேற்கிறார் அய்சாலில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு கும்மனம் ராஜசேகரன் திரு ஸோரம்தங்காவுக்கு பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார்

காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் ஐந்து இடங்களே கிடைத்தன அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் நேற்று புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்துப் பேசினார் மாநிலத்தில் பல்வேறு சாலைப் பணிகளை மேற்கொள்வது குறித்தும் காவல்துறையை நவீனமாக்குவது குறித்தும் இருவரும் பேச்சு நடத்தினர் மேகாலயா அருணாச்சவப்பிரதேசம் நாகாலாந்து ஆகிய மாநிலங்களுக்கு செல்லும் எல்லைப்புற சாலைகளை மேம்படுத்துவதன் அவசியம் குறித்து முதலமைச்சர் திரு ராஜ்நாத்சிங்கிடம் வலியுறுத்தி கூறினார் இந்தியா பங்களாதேஷ் இடையே எல்லையில் வேலி அமைக்கும் பணிகளை விரைவுப்படுத்தவும் விரிவான சாலைகளை அமைக்கவும் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் நன்றி தெரிவித்துக் கொண்டார் பொதுத்துறை வங்கிகள் தங்கள் ஏடிஎம் மையங்களை மூடும் திட்டம் எதுவும் இல்லை என்று நிதித்துறை இணையமைச்சர் திரு ஷிவ் பிரதாப் சுக்லா கூறியுள்ளார்

மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் அமைச்சர் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார்

மக்களவையில் நேற்று எழுத்து மூலம் அளித்த பதிலில் அவர் இதனைத் தெரிவித்தார்

குடியரசுத்தலைவர் திரு

இந்த ஒருநாள் பயணத்தில் நர்மதை நதிக் கரையில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஒற்றுமைக்கான சிலையை அவர் பார்வையிடுகிறார் ஒற்றுமைக்கான சிலை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒற்றுமைச்சுவர் அருங்காட்சியகம் மற்றும் கண்காட்சி அரங்குகள் ஆகியவற்றை அவர் பார்வையிடுகிறார் குடியரசுத் தலைவருடன் குஜராத் மாநில ஆளுநர் திரு ஓம்பிரகாஷ் கோலி முதலமைச்சர் திரு விஜய் ருபாணி ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரும் செல்கின்றனர் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒற்றுமைக்கான சிலை வளாகம் பொதுமக்களின் பார்வைக்கு இன்று முடப்படும் குடியரசுத்தலைவரின் பயணத்தையொட்டி முதலமைச்சர் நேற்று ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்தினார் நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை வளங்களை அதிகபட்சமாக பயன்படுத்தும் வகையில் தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் தொழில்முனைவோர் சமுதாய மாநாட்டில் பேசிய அவர் சமூக தொழிலுக்கு கதர் தொழில் மிகச்சிறந்த உதாரணம் என்று குறிப்பிட்டார் நீடித்த வளர்ச்சியின் ஒரு பகுதியாக கதர் தொழில துறையில் இளைஞர்கள் சேர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கிராமப்புறங்களில் கிடைக்கும் மாட்டு சாணம் சிறுநீர் வேளாண் கழிவுகள் போன்ற வளங்களை பயன்படுத்தி உயிரி உரங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் இத்தகைய நடவடிக்கைகளால் மட்டுமே விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக்கும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று கூறினார் சிபிஐ சிறப்பு இயக்குநராக திரு ராகேஷ் அஸ்தானா நியமிக்கப்பட்டது செல்லும் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது காமன்காஸ் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் தாக்கல் செய்த சீராய்வு மனுவை விசாரித்த நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்தது

இதுதொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மாநில அரசுகளை கலந்து ஆலோசிக்காமல் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகக் கூறியுள்ளார் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மசோதாவில் அணைக்கட்டுகள் உள்ள மாநிலங்களுக்கு அணைகளை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் உரிமை இல்லை என்று கூறப்பட்டுள்ளதை அவர் கட்டிக்காட்டியுள்ளார்

முல்லைப்பெரியாறு அணை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு தமிழகத்திற்கே அணையை பராமரிக்கும் உரிமை உள்ளதாக கூறியிருப்பதை அவர் தெளிவுப்படுத்தியுள்ளார் அணைகள் அனைத்தையும் தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்தின் கீழ் கொண்டு வருவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கர்நாடக மாநிலத்தில் கோவில் ஒன்றில் பிரசாதம் சாப்பிட்ட பத்து பேர் உயிரிழந்தனர்

சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் உள்ள சுல்வாடி கிராமத்தில் நடந்த திருவிழாவில் இந்த சோக நிகழ்வு நடந்தது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேலும் பலரது உடல் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது இது தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த உயிரிழப்பு குறித்து அதிர்ச்சி வெளியிட்டுள்ள முதலமைச்சர் திரு குமாரசாமி சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளார்

அவருடன் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் இந்தியா பிரானஸ் இடையே பல்வேறு துறைகளில் நிளலவும் இருதரப்பு உறவுகளை இரு அமைச்சர்களும் ஆய்வு செய்வார்கள் பரஸ்பர நலன் சார்ந்த உலக அளவிலான மற்றும் பிராந்திய மட்டத்திலான விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் பேச்சுக்களை நடத்துவார்கள் இந்தியாவில் சூப்பர் கணினிகளை உருவாக்குவது குறித்த ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திடவுள்ளன பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் இன்று மாலை தாயகம் திரும்பும் முன்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திப்பார்

வங்கிகளில் கடன் பெற்று வேண்டும் என்றே திருப்பி செலுத்தாதவர்களின் பட்டியலை வெளியிடுமாறு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் இடைக்காலத்தடை விதித்துள்ளது

பிரகாசம் நெல்லூர் ஆகிய மாவட்டங்களில் பல இடங்களில் பலத்த மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது

உலகக் கோப்பை ஹாக்கி அரையிறுதிப் போட்டிகள் இன்று புவனேஷ்வரில் நடைபெறுகின்றன இன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்தும் பெல்ஜியமும் மோதுகின்றன மாலை ஆறரை மணிக்கு நடைபெறும் இரண்டாவது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது